சத்திஷ்கர் மாநிலசட்டப்பேரவைமுதல்கட்டதேர்தலில் மனுக்களைதிரும்பப்பெற இன்றுகடைசிநாளாகும்

தில்லிதமிழ் கல்விக் கழகத்தால் நடத்தப்படும் மயூர்விஹார் பள்ளிவளாகத்தில் ஐந்துகோடி ரூபாய் செலவில் கட்டப்படஉள்ள புதியகட்டடத்திற்குமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிகாணொலிகாட்சி மூலம் இன்றுஅடிக்கல் நாட்டினார்

இன்றுகால் இறுதிப் ஆட்டங்களில் விளையாடுகின்றனர்

இது நாட்டின் உணவு உற்பத்தியாளா்களுக்குவிதைப்பதிலிருந்து விற்பதுவரைஉதவியாக இருக்கும் என்றுஅவர் கூறினார் இத்தகையமாநாடுநடத்தப்படுவதற்குஉத்திரபிரதேசஅரசைபாராட்டியஅவர் காலங்களில் வரும் புதியவாய்ப்புகளின் திறப்புகளை இது ஏற்படுத்தும் என்றார்

இந்தமாநாடு மூன்றுநாட்கள் நடைபெறுகிறது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாமாவட்டம் சோப்போர் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேஇன்றுகாலைஏற்பட்டமோதலில் இரண்டுதீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் ராணுவவீரர் ஒருவர் உயிரிழந்தார் இந்தப் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாககிடைத்ததகவலைஅடுத்தரானுவம் சிறப்பு நடவடிக்கைக் குழு மாநிலகாவல்துறை மத்தியரிசர்வ் போலிஸ் படைஆகியகூட்டுப் படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போதுபதங்கியிருந்ததீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர் இதையடுத்துகூட்டுப்படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேதுப்பாக்கிசண்டைஏற்பட்டது இதில் தீவிரவாதிகள் இரண்டுபேர் கொல்லப்பட்டனர் துப்பாக்கிசண்டையின்போதுகாயமடைந்தராணுவவீரர் ஒருவர் ராணுவமருத்துவமனையில் சிகிச்சைபலனின்றிஉயிரிழந்தார்

எஞ்சியுள்ள இம்மாநிலத்தில் தொகுதிகளுக்குநடைபெறவுள்ள இரண்டாம் கட்டதேர்தலுக்கானஅறிவிக்கை இன்றுவெளியிடப்படுகிறது

வேட்பு மனுதாக்கல் செய்வதற்குஅடுத்தமாதம் இரண்டாம் தேதிகடைசிநாளாகும்

இதில் சிதம்பரத்தின் மகன் திருகாா்த்திசிதம்பரம் அவரதுபட்டயகணக்காளா் திருபாஸ்கா் ராமன் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் பாதைஅமைப்பதற்குநிலம் கையகப்படுத்தும் பணிவரும் டிசம்பா மாதத்திற்குள் முடிவடைந்துவிடும் என்றரயில்வேஅமைச்சன் திருபியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்றுநடைபெற்ற இந்தியபொருளாதாரநிபுணர்களின் கூட்டத்தில் உரையாற்றியஅவர் நிலம் கையகப்படுத்துவதில் சிறிதுகாலதாமதம் ஏற்பட்டாலும் பொறியியல் துறைநவீனங்கள் காரணமாக ஏற்கனவேநிர்ணயிக்கப்பட்டகாலக்கெடுவுக்குமுன்பே பணிகள் நிறைவடைந்துவிடும் என்றார்

வர்த்தகம் கப்பல் போக்குவரத்துக்கானஉள்நாட்டுமற்றும் மற்றும் கடல் பகுதிநீர்வழிதொடர்புகளைவிரிவுபடுத்த இந்தியாவும் பங்களாதேஷும் பலதப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன

புதுதில்லியில நேற்றுசெய்தியாளா்களைசந்தித்தமத்தியகப்பல் போக்குவரத்துத் துறைசெயலாளர் திருகோபால் கிருஷ்ணாவும் பங்களாதேஷ் கப்பல் போக்குவரத்துசெயலாளா் திருமுகமதுஅப்துல் சுமதும் இதனைத் தெரிவித்தனர் பயணிகளைஏற்றிச் செல்லும் கப்பல் போக்குவரத்துக்கானவிதிமுறைகள் அடங்கியலப்பந்தமும் கையெழுத்தாகி இருப்பதாகஅவர்கள் தெரிவித்தனர் இத்தகையஒப்பந்தங்கள் நாடுகளுக்கிடையேவா்த்தகத்தையும் சுற்றாலாவையும் இரு மேம்படுத்தஉதவும் என்றும் அவர்கள் கூறினர்

திருராவ் மேற்கொண்டமுடிவுகள் அனைத்தையும் சீலிட்டஉறையில் வைத்துநீதமன்றத்தில் ஒப்படைக்கவேண்டுமென்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா் திருஅலோக்குமா் வாமாவின் மனுவுக்குபதிலளிக்குமாறுசிபிஐ

குவஹாத்திசா்வதேசதிரைப்படவிழாநேற்றுமாலைதொடங்கியது இந்தவிழாவை அஸ்ஸாம் முதலமைச்சர் திருசர்பானந்த் சோனாவால் தொடங்கிவைத்தார்

இத்தகையசம்பவங்கள் அண்மைகாலத்தில் அதிகரித்திருப்பதாககாவல்துறையினா் தெரிவித்தனா் பெரும்பாலும் மனநிலைபாதிக்கப்பட்டவர்களும் மனஅழுத்தம் உள்ளவர்களும் இத்தகையசெயல்களில் ஈடுபடுவதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய்னாநேவால் பிவிசிந்துஆகியோர் இன்றுகால் இறுதிஆட்டங்களில் விளையாடுகின்றனர்